தேசிய திகழ்வதாக முதலமைச்சர் திரு

பிரதமர் திரு

மைக் பாம்பியோவுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதில் சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழகம் ஐந்து வருடங்களாக தொடர்ந்து பெற்று வருவதாகவும் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மருத்துவமனைக்கான விருது சென்னை பொதுமருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்

இதனிடையே மாவட்ட ஆட்சியர்கள் மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் முதலமைச்சர் பண்டிகை காலத்தையொட்டி ஊரடங்கில் மேலும் தளர்வுகளை அறிவிப்பது குறித்து இதில் முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது

தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்த இந்த வழக்கில் நீதிபதி நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது

பன்வாரிலால் புரோஹித் இதுவரை ஒப்புதல் அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அரசு பொது மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணாக்கருக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

நரேந்திரமோதி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார்

எண்ணெய் மற்றும் ளிவாயு நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பிரதமர் விழிப்புணர்வு வாரம் பிரதமர் திரு நரேந்திரமோடி விழிப்புணர்வு மிக்க இந்தியா வளமான இந்தியா திட்டம் குறித்த தேசிய லஞ்ச ஒழிப்பு மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார்

மென்பொருள் மற்றும் பொருளாதார துறைகளில் நிகழும் குற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும்

ராணுவ தளபதி ஜெனரல் எம்

நரவணே தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் ராணுவ தொடர்பற்ற பிற நடவடிக்கைகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது குறித்தும் ராணுவ தளவாடங்களை விரிவாக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கடற்படை தளபதி அட்மிரல் கரண்பீர்சிங் விமானப்படை ஏர் ச்

பதவ்ரியா ஆகியோர் நாளை இம்மாநாட்டில் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதற்கான பிரச்சாரம் இன்றுமாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

இருவரி அஸ்ஸாமில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த ராணுவ வீரர் ஏகாம்பரத்தின் உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது

தட்சணாமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார்

மன்னரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக வழக்கமாக ராஜவீதிகளில் நடைபெறும் திருவீதி உலா இம்முறை கோவில் உட்பிரகாரத்தில் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது

எல்

அபுதாபியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ்